இந்த நோய் தொற்று சிகிச்சை பணிக்காக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்களை நி பணி நிரந்தரம் செய்யவேண்டும் என்று திமுக தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது

நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகளிடமிருந்து னப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்த படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் னேவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளனர்

இதனை ஒட்டி குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் கோவிலாக திகழும் நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்த பாதுனப்புப்படை வீரர்களின் பணி மகத்தானது என்று கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியும் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினார் படைவீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தியாகம் செய்த படைவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகியல் நாடாளமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருஅவைகளின் தலைவர்கள் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர்

இந்த நோய் தொற்று அபாயம் முழுமையாக நீங்காத நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்வது அவசியமாகிறது என்று திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக மத்தியஅரசு இந்த நடவடிக்கைய மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் இடைத்தரகர்கள் இன்றி விளைப்பொருட்களுக்கு விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்வதற்கு இந்த சட்டத்தில் வரிய வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த சட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்யவேண்டும் என்று பா ம க நிறுவனர் முத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள் அறிக்கையில் இந்த புதிய கல்லூரிகளில் முதல் பருவ தேர்வை ஒத்திவைக்கவேண்டும் என்றும் கோரியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட பாடங்களின் அளவு அடிப்படையில் மதிப்பென் வழங்கவேண்டும் அல்லது அனைத்து பாடங்களையும் நடத்தி முடிக்கப்பட்ட பின்னர் தனியாக பருவத்தேர்வு நடத்தவேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்னன சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முனாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றம் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன

மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் அடுத்தமாதம் தொடங்கும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செயதியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு வி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார் பிரிவு இயக்குநகராக பணியாற்றி வந்த அவர் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார்

ஒகேனக்கல்லுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாபயணிகள் ஒகேளக்கல்லில் குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆன்லைன் வங்கி மோசடி தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னையில காவல்துறையினர் இன்று மேற்கொண்டனர்